தொடங்கினார்

தமிழகத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலான ஒன்பது புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பீகாரில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்த தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இம்மாநில சுட்டப்பேரவை தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிய பிரதமர் பீகாரில் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் வளாச்சியடைந்து வரும் இந்த மாநிலத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பேராசையோடு இருக்கிறார்கள ஆனால் பீகாரை பின்நோக்கி தள்ளியவர்கள் யார் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றார் முந்தைய ஆட்சியாளா்களின் காலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையும் ஊழலும் மிக மோசமாக இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மக்களின் அத்தியாவசியமான வளர்ச்சிக்கு பாடுபடுகிறது என்று திரு நரேந்திரமோடி கூறினார் முன்னதாக தேர்தல் பிரச்சாரம் குறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்ட பிரதமர் பீகார் மக்களுடன் தமது நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறியிருந்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் வளர்ச்சித் திட்டங்களை மக்கள் முன் சமா்ப்பித்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு கோரவிருப்பதாகவும் தெரிவித்திருந்தாா்

பிரதமரின் உரை ஒளிபரப்பப்படும் என்று பீகார் மாநில பிஜேபி தலைவர் திரு சஞ்ஜய் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் அனைத்து வேட்பாளர்களும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளிலிருந்து பிரதமர் மோடியின் உரைக்கு முன்னால் திறந்த வெளியில் மக்களிடம் உரையாற்றுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவா்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தியும் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் நவாடா பகல்பூர் மாவட்டங்களில் இரண்டு கூட்டங்களில் உரையாற்றுகிறார் பகுஜன் சமாஜ்கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி இன்று கைமூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

முன்னதாக அவரங்காபாத் உட்பட மூன்று இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்ற பாதுகாப்புத்துறை அமைக்சா் திரு ராஜ்நூத்சிங் புதிய வேளாண் கொள்கை குறித்து காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம்சாட்டினார் ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் முஷாபர்பூரில் தேர்தல் பிரக்சாரக் கூட்டத்தில் பேசுகையில் ராஷ்ட்ரீய ஜனதாதள் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யவில்லை என்றும் இப்போது அவர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறா்கள் என்றும் குறை கூறினார் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சிக்காலத்தில் பீகார் பின்னடைவை சந்தித்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவா் திரு ரன்தீப் சிங் கா்ஜேவாலா தோ்தல் பிரச்சாரத்தின்போது தெரிவித்தாா் பீகார் தேர்தலுக்குப் பின் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு அமைக்கப்படும் என்று மத்திய அமைக்சரும் பிஜேபி மூத்த தலைவா்களில் ஒருவருமான திரு ரவிசங்கள் பிரசாத் தெரிவித்துள்ளார்

இவற்றில் பரிசோதனையை தீவிரமாகவும் பரவலாகவும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இது சுட்டிக்காட்டுவதாக அமைச்சகத்தின் டுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுவரை பத்து கோடியே ஒரு வட்சம் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது

இதன் ஒருபகுதியாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி மவர்விழி முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கால் நாட்டப்பட்ட இந்த திட்டங்கள் மூலம் சுமார் ஒன்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதன்மூலம் சுமார் எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் காஞ்சிபுரம் திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த வணிக உற்பத்தி திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன

சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் மின்சார ரயில்களை இயக்க அனுமதிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று ரயில்வே அமைச்சா் திரு பியூஷ் கோயலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதற்கான உத்தரவுகளை தெற்கு ரயில்வேக்கு பிறப்பிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

பிராந்திய மற்றும் சள்வதேச விஷயங்கள் குழித்து இருதரப்பிளரிடையே கருத்து பரிமாற்றம் நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் இரு தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித்தோவலையும் சந்தித்து பேசுவார்கள் வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்றுள்ள இந்தியர்களும் வெளிநாடுவாழ் இந்தியர்களும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மற்றவர்களும் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள அனுமதிப்பது என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சுற்றுலா விசா வைத்திருப்பவர்கள் தவிர மற்றவர்கள் வான் மற்றும் கடல் வழியாக அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மூலம் வரலாம் என அரசு கூறியுள்ளது வந்தே பாரத் இயக்கம் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள பயணிகள் விமானங்களில் இவர்கள் பயணம் செய்யலாம்

மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளைச் கேந்தவர்கள் இந்தியாவுக்கு வர விரும்பினால் அவர்களுக்கு உதவியாளர்களாக வருபவரையும் சேர்து மருத்துவ விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாத நடவடிக்கைகள் தடையின்றி தொடர்வதால் அந்நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டுமென்று பிரான்ஸையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக பிரான்ஸ் அரசுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டதிலிருந்து பயங்கரவாத செயல்களில் அந்நாடு ஈடுபட்டு வருவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர் நவராத்திரி பண்டிகையின் ஒரு பகுதியாக கேரளாவில் இன்று தர்க்காஷ்டமி கொண்டாடப்படுகிறது இந்த விழாவையொட்டி மாணவர்கள் தங்களின் புத்தகங்களையும் கல்விக்கான உபகரணங்களையும் தொழிலாளா்கள் தங்களின் கருவிகளையும் பூஜையில் வைத்து சரஸ்வதி தேவியின் ஆசியை வேண்டுவாா்கள் என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் நாளை மகா நவமியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்றும் அவர் கூறுகிறார் வங்கக்கடலின் வடமேற்குப் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி உருவாகி இருப்பதையடுத்து

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது சார்ஜாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது